ஹர்ஷ்வர்தன் கூறியுள்ளார்

ஐபிஎல்கிரிக்கெட் போட்டியில் சென்னைஅணி இன்றுகொல்கத்தாஅணியைஎதிர்கொள்கிறது

ராம்நாத் கோவிந்த் பிறப்பித்துள்ளார் கற்றுச்சூழல் துறையைசேர்ந்தஒருவர் தலைமையில் அமைக்கப்படும் இந்தஆணையத்தில் தில்லி ஹரியானா பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் ஆகியமாநிலங்களின் பிரதிநிதிகள் உறப்பினர்களாகவும் இடம் பெறுவார்கள் மத்தியமாகக்கட்டுப்பாட்டுவாரியம் மற்றும் இஸ்ரோவின் பிரதிநிதிகளும் இதில் இடம் பெறுவார்கள் என்றுதெரிவிக்கப்பட்டுள்ளது காற்றுமாசுபடுவதைதடுப்பதற்குதேவையானநடவடிக்கைகள் எடுப்பதற்கானஅதிகாரம் இந்த ஆணையத்திற்குவழங்கப்பட்டுள்ளது

இந்தநோய்த்தொற்றினால் பாதிக்கப்பட்டுசிகிச்சைபெற்றுவருபவா்களின் எண்ணிக்கை ஏழு புள்ளிஐந்து ஒன்றுசதவீதமாகஉள்ளதுஎன்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது

கைகளை அடக்கடிசோப்பு போட்டுகழுவுவது

ஹாஷ்வர்தன் கூறியுள்ளார் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டுவரும் இந்தநோய்த்தொற்றுதடுப்புப் பணிகள் குறித்துகாணொலிகாட்சிவாயிலாகஆய்வு மேற்கொண்டஅவர் பேசினார்

பண்டிகைகாலத்தில் கூடுதல் முன்னெச்சரிக்கையுடன் இருக்கவேண்டியதுஅவசியம் என்றும் அவர் தெரிவித்தார் இந்தநோய்த்தொற்றைகட்டுப்படுத்துவதில் மத்திய மாநிலஅரசுகள் சிறப்பாகசெயல்பட்டுவருவதாகவும் அவர் தெரிவித்தார்

சென்னை செங்கல்பட்டு கோவை திருவள்ளுர் காஞ்சிபுரம் சேலம் கடலூர் மாவட்டங்களில் இந்தநோய்த்தொற்றபாதிப்பு அதிகமாகஉள்ளதுஎன்றும் அவர் கூறினார் இந்தமாவட்டங்களில் கூடுதல் கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார் ளிசக்திதுறையில் முதலீடுசெய்யமுன்வருமாறுச்வதேசநிறுவளங்களுக்குபெட்ரோலியத்துறைஅமைச்சர் திரு தர்மேந்திரபிரதான் அழைப்பு விடுத்துள்ளார் ளிசக்திஅமைப்பின் கருத்தரங்கில் நிறைவுரைஆற்றுகையில் அவர் இவ்வாறுகூறினார்

இந்ததுறையில் மேற்கொள்ளப்பட்டசீர்திருத்தநடவடிக்கைகளையும் அமைச்சர் பட்டியலிட்டார்

இருப்பினும் இத்தகையசவால்களைவாய்ப்புகளாகமத்தியஅரசுமாற்றி இருப்பதாகவும் திரு தர்மேந்திரபிரதான் தெரிவித்தார்

பிரகவாத் சிங் பாட்டீல் கூறியுள்ளார் பிரிக்ஸ் நாடுகளின் கற்றுவாத்துறைஅமைச்சா்கள் பங்கேற்றகூட்டத்தில் காணொலிகாட்சிவாயிலாகஅவா் உரையாற்றினார் பிரதமர் திரு நரேந்திரமோடி

நாட்டின் வளர்ச்சியில் கற்றுலாத்துறைமுக்கியபங்குவகித்துவருவதாகவும் அவர் கூறினார் சுயசாா்பு இந்தியா இயக்கத்தின்கீழ் சுற்றுவாத்துறையின் வளர்ச்சிக்காகவும் பல்வேறுதிட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

பாலச்சந்திரன் கூறியுள்ளார் எமதுசெய்தியாளருக்குஅளித்தபேட்டியில் அவர் இதனைதெரிவித்தார்

சென்னை டி

பலத்தமழைகாரணமாகதாழ்வானபகுதிகளில் மழைநீர் சூழ்ந்ததாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் தேங்கியுள்ளமழைநீரைஅகற்றும் பணியில் மாநகராட்சிஅதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனா்

செங்கோட்டையன் கூறியுள்ளார் நாமக்கல்வில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறுகூறினார் அரசுபள்ளிகளுக்குதேவையானகட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்திதரப்பட்டுவருவதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார்

கல்விநிறுவனங்கள் மற்றும் அதுசாா்புடையநிறுவனங்களிலும் ஒப்பந்ததாரா்களின் நிறுவனங்களிலும் இந்தசோதனைநடத்தப்பட்டதாகவருமானவரித்துறைகூறியுள்ளது

சத்யபிரதாசாகு மாவட்டதோ்தல் அதிகாரிகளுடன் இன்றுபிற்பகல் ஆலோசனைநடத்துகிறார் காணொலிகாட்சிவாயிலாகநடைபெறஉள்ளகூட்டத்தில் வாக்காளர் பட்டயிலில் திருத்தங்களைமேற்கொள்வதுதொடர்பானஅனைத்துஅம்சங்கள் குறித்தும் விரிவாகவிவாதிக்கப்படஉள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் ஐபிஎல்கிரிக்கெட் போட்டியில் சென்னைஅணி இன்றுகொல்கத்தாஅணியைஎதிர்கொள்கிறது துபாயில் நடைபெறஉள்ள இப்போட்டி இரவு ஏழரைமணிக்குதொடங்குகிறது